எந்த பிரச்சினைக்கும் வன்முறை தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

தமிழகத்திலம் குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் இந்த தமிழக அரசின் அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் மாவட்டங்களிலும் குடியரசு தினவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டில் உள்ள இந்திய தாதரகங்களிலும் குடியரசு தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறந்த தொழில் மற்றும் வர்த்தக செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் வகையில் திரு வேணு சீனிவாசனுக்கும் சமூக சேவைக்காக திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் கர்நாடக இசைப்பாடகர்கள் திருமதி லலிதா மற்றும் திருமதி சரோஜா நாதஸ்வர இசைக் கலைஞர் திரு காலீ ஷாபி மெகபூப் திரு ஷேக் மெகபூப் சுபானி ஒவியர் திரு மனோகர் தேவதாஸ் பேராசிரியர் பிரதீப் ஆகியோர் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக பத்மபூரீ விருதுகளை பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரத் துறையை பொதுப் பட்டியலுக்கு மாற்றக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இதுதொடர்பாக நிதி ஆணையத்தின் சுனதாரத் துறைக்கான துணை குழு பரிந்துரையை நிராகரிக்க வேண்டும் என்றம் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய மாநில அரசுகளின் அதினரப் பகிர்வை வரையறுக்க புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் எந்தவொரு பிரச்சினைக்கும் வன்முறை மூலம் தீர்வு காண முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

வேறு பிரச்சனையை உருவாக்குவதால் ஏற்படாது மேலும் தீர்வுகளை தேடுவதன் மூலமே பிரச்சினைகளை தீர்க்க முடியும் நாம் அனைவரும் இணைந்து அமைதியின் அடிப்படையில் அனைத்து பிரச்சினைகளுக்கான தீர்வு காணக்கூடிய புதிய பாரதத்தை படைப்போம்

நாடு இந்த திசை நோக்கி மேலும் ஒரு அடியெடுத்து வைத்திருக்கிறது

புதிய பாரதத்தின் ஒரு புதிய மைல்கல்லாக இது அமையும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் பூர்ணஸ்ரீ பளுதாக்கும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதை சுட்டிக்காட்டினார்

அவரது மகளான பூர்ணபுரீ புருதாக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று அனைவரது இதயங்களிலும் கொள்ளை கொண்டிருக்கிறார் அவருக்கு நென்சார்ந்த பாராட்டுகள் இந்த ஆண்டு புதிய சாதனைகள் படைப்பதற்கான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி குடியரசு தின வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார்

புதிய சாதனைகளை படைப்பவையாக அமையட்டும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே பிரதமர் ஆற்றிய இந்த உரையில் தம்மைப் பற்றி குறிப்பிட்டிருப்பது பெருமையாக இருக்கிறது என்றுபாட்டியாலாவில் தற்போது பயிற்சி பெற்று வரும் பூர்ணபூரீ எமது செய்தியாளரிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்தார்

கேலோ இந்தியா நடத்துவது பல பெண்கள் பதக்கத்தை வெல்வார்கள்

என்னுடைய மகள் கேலோ இண்டியா விளையாட்டில தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் இதனால் எங்களுக்கும் எங்க ஊர் மக்களுக்கும் எல்லோருக்கும் இதனால் மகிழ்ச்சியும் பெருமையும் சேர்ந்தள்ளது இன்னைக்கு பிரதமர் வந்து மன்கி பாத் நிகழ்ச்சியிலே என்னுடைய மகளையும் என்னுடைய கணவர் பற்றியும் பெருமையா பேசியிருக்கிறார் இதனால் எங்குளுக்கும் பெருமையாக உள்ளது மேலும் மேலும் அவர் பதக்கம் வெல்வதற்காக நாங்க வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இதுகுறித்து பூர்ணஸ்ரீயின் பயிற்சியாளர் கவிதாவும் மகிழ்ச்சி தெரிவித்தார்